இந்தியா ஸ்வீடன் தாய்லாந்து நாடுகள் பங்கேற்கும் ஆகிய ஜுனியர் மகளிர் கால்பந்து போட்டி இன்று மும்பையில் தொடங்குகிறது குடியுரிமை திருத்த சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று ஒப்புதல் அளித்தார் இதனையடுத்து அந்த சுட்டம் செயல்பாட்டிற்கு வந்ததற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கத்தினால் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு தொடர்பாக அளிக்கப்பட்ட உறுதிமொழியினை மத்திய அரசு நிறைவேற்றும் என்று நிதியயைமச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நேற்று மாநிலங்களவையில் நிதி ஒதுக்கிடு மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சமாக செயல்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்தார் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமலுக்களை நாளையும் தாக்கல் செய்யலாம் என்று மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

அதற்கு மறுநாள் மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்

வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நடைபெறும் இதற்கிடையே உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக திமுக நேற்று கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலத் செயலர் திரு பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்துகொண்டனர் அஇஅதிமுகவும் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறது வெங்காயத்தின் விலை குறையத் தொடங்கி உள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியுள்ளார் நேற்று சென்னையில் வெங்காய விலை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பசுமை பண்னை அங்காடிகளில் வெங்காயம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எகிஃப்திலிருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதால் வெங்காயத்தின் விலை மேலும் குறையும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் செல்போன் தொலைக்காட்சி பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மாணவர்களுக்கான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நெல்லை மாவட்டத்தில் நடத்தப்பட்டது ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளை இணைத்து இப்போட்டி நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதிலிருந்து மாணவர் சமுதாயத்தை மீட்டெடுக்கும் வகையில் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் புதிய முயற்சியாக வீரவாகல்லார் காவல்துறை மற்றம் வட்டார கல்வி மையம் சார்பில் தமிழக பாரம்பரிய விளையாட்டுகளை மாணவர்களுக்கு சொல்லிக்கொடுக்கும் முயற்சியில் இறங்கி உள்ளனர் இதற்காக சேரன் மகாதேவி ஒன்றியத்திற்குட்பட்ட ஐந்து ஊராட்சிகளை தேர்வு செய்து அதில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளி மாணவ மாணவியருக்கு தமிழக பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளான கபடி பரம்பும் பம்பரமிடுதல் கயிறு தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் மானவ மாணவிகளும் ஆர்வமாக கலந்தகொண்டு போட்டிகளை விளையாடி மகிழ்ந்தளர்

தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழழ பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார்

நாகை திருவாருர் தஞ்சாவூர்

நேற்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

எல்லாத்துக்கும் மேல இதல இரண்டு பேருக்கும் பாதகம் இல்லாம போயிடும் ஒரு கோர்ட்டுன்னா யாராவது ஒருத்தருக்கு வழக்கு சாதாகமாக முடிஞ்சி இன்னொருக்கர் ஆப்பில் போயிட்டு மேற்கொள்டு நீன்ட நாள் இல்லாம இருவருமே சமாதானமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடையே அடுத்த மாதம் நான்காம் தேதி முதல் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இதற்கான முன்பதிவு இன்று தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் மீண்டும் வெற்றி பெறுவார் என்று வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இரண்டு நக்ஸவைட்டுகள் சுட்டு கொல்லப்பட்டனர்

சென்னையில் ஐந்து நாள் சணல் பொருட்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது

சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஆறு காசு குறைந்துள்ளது

மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா ஸ்வீடனை எதிர்கொள்கிறது நாளை மறுநாள் தாய்வாந்து ஸ்வீடனையும் வரும் செவ்வாய்கிழமை இந்தியா தாய்வாந்தையும் எதிர்கொள்கிறது இறுதிப் போட்டி வரும் வியாழக்கிழமை நடைபெறும் உலக சூப்பர் சீரிஸ் இறுதி பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறும் வாய்ப்பினை இழந்துள்ளார்

முதல் இரண்டு ஆட்டங்களிலும் தோல்வி அடைந்ததன் மூலம் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பினை இழந்தார்

சென்னையில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகள் நேற்று சென்னை வந்தடைந்தன இரு அணிகளும் சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று பயிற்சியில் ஈடுபட உள்ளன டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ராகுல் ஆறாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளார்

ஸ்பெயினில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் நாராயணன் பட்டம் வென்றார்